பிரதமர் திரு நரேந்திரமோடி அடிக்கல் நாட்டி வைத்து இக்கோவிலுக்கான கட்டுமானப் பணிகளை தொடங்கி வைத்தார்

நீலகிரி மாவட்டத்தில கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இனி விரிவான செய்திகள் உத்திரபிரதேச மாநிலம் அயோத்தியாவில் ராமர் கோவில் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது பிரதம் ் திரு நரேந்திரமோடி இந்த விழாவில் பங்கேற்று பிற்பகல் பன்ரெண்டே முக்கால் மணி அளவில் வேத மந்திரங்கள் முழங்க அடிக்கல் நாட்டி வைத்து கட்டுமானப் பணிகளை தொடங்கி வைத்தாா்

ஜெய் ஷியா ராம் என்று கூறி தமது உரையை தொடங்கிய அவர் இந்த முழக்கம் அயோத்தில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் எதிரொலிப்பதாகக் குறிப்பிட்டார் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் தாம் பங்கேற்றிருப்பது தமக்கு கிடைத்த பாக்கியம் என்றும் அவர் கூறினார் இந்த கோவில் நமது பாரம்பரியத்தின் நவீன சின்னமாக திகழும் என்றும் அவர் தெரிவித்தார் எதிர்கால சந்ததியினருக்கு உந்து சக்தியாகவும் இக்கோவில் திகழும் என்றும் பிரதம் குறிப்பிட்டார் நாட்டு மக்கள் அனைவருக்கும் உணா்ச்சிகரமான தருணம் இது என்றும் அவா் தெரிவித்தாா் நீண்டகால எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இந்த கோவில் கட்டுமானப் பணிகள் தொடங்கியிருப்பதன் மூலம் வரலாற்றின் புதிய அத்தியாயம் எழுதப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் நாட்டு மக்கள் அனைவரது ஒத்துழைப்புடனும் கட்டுமானப் பணிகள் பூர்த்தி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் வேற்றுமையில் ஒற்றுமைக்கு இணைப்புப் பாலமாக ராமர் திகழ்வதாகவும் அவர் கூறினார் பரஸ்பரம் அன்பு மற்றும் சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்டு இந்த கோவில் கட்டப்படுவதாகவும் திரு நரேந்திரமோடி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் ராமர்கோவில் அஞ்சல் தலையையும் அவர் வெளியிட்டார் முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக புதுதில்லியிலிருந்து விமானம் மூலம் லக்னோ சென்ற பிரதமர் பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் அயோத்தி சென்றடைந்தார் அவரை உத்திர பிரதேச முதலமைச்ச் திரு யோகி ஆதித்யநாத் மற்றும் உயரதிகாரிகள் வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து அனுமன் கோவிலுக்கு கென்று தரிசனம் செய்த பிரதமர் குழந்தை ராமர் கோவிலிலும் வழிபாடு செய்த பின்னா் பூமி பூஜை நிகழ்ச்சியில் பங்கேற்றாா்

இந்த கட்டுமான பணிகள் மூன்று முதல் மூன்றரை ஆண்டுகளுக்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் சுசில் சந்திர திவாரி தெரிவிக்கிறார் இந்த பூமி பூஜை விழா சமூக நல்லிணக்கத்துக்கு எடுத்துக் காட்டாக திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் நவீன இந்தியாவின் சின்னமாக இது திகழும் என்றும் குடியரசுத் தலைவா் தெரிவித்துள்ளாா் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு மற்றும் மத்திய அமைச்சிகள் பலரும் பூமி பூஜை நடைபெற்றிருப்பது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்து கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர்

மாநில அச்ச்கள் மற்றும் சிறப்பு அதிகாரிகள் இப்பணிகளை ஆய்வு செய்து வருகின்றனர் தென்மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி நாளையும் நாளை மறுநாளும் ஆய்வு செய்யவுள்ளாா் நாளை திண்டுக்கல் மற்றும் மதுரையிலும் நாளை மறுநாள் திருநெல்வேலியிலும் முதலமைச்ச் ஆய்வு மேற்கொள்கிறார் முதலமைச்சின் மதுரை வருகையையொட்டி மாநில அமைச்சிகள் திரு செல்லூர் ராஜூ திரு உதயகுமார் ஆகியோர் இன்று ஆலோசனை மேற்கொண்டனர்

தமிழகத்தில் உள்ள தனியார் உடற்பயிற்சி கூடங்கள் வரும் பத்தாம் தேதி முதல் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது

இதற்கான வழிகாட்டு செயல் முறைகள் தனியாக வெளியிடப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது விநாயகா் சதுத்தி விழா தொடா்பாக மாநில அரசின் தலைமைச் செயலா் திரு சண்முகம் இந்து சமய தலைவர்களுடன் இன்று ஆலோசனை நடத்தினார் சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளதன் காரணமாக விநாயகள் சிலைகளை பாதுகாப்பது மற்றும் வழிபாடுகள் செய்வது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது தொலைக்காட்சிகள் வழி கல்வி சேவையில் கூடுதலாக இரண்டு தொலைக்காட்சிகள் சேர்க்கப்பட உள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் குரமந்துர்மேட்டில் வேளாண் கருவிகளை பயனாளிகளுக்கு வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

திமுக சுட்டப்பேரவை உறுப்பினர் திரு கு க செல்வம் அக்கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளார் கட்சியில் வகித்து வந்த பொறுப்புகளிலிருந்தும் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளதாக திமுக வின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருவதையொட்டி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புகளிலிருந்து ஏன் நீக்கக்கூடாது என்று விளக்கம் கோியும் நோட்டீஸ் அனுப்ப்பட்டுள்ளதாக திமுக வின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதற்கிடையே பிஜேபி தலைவா் திரு ஜெ பி நட்டாவை நேற்று புதுதில்லியில் சந்தித்த திரு கு க செல்வம் இன்று சென்னை திரும்பினார் பிஜேபி அலுவலகத்துக்கும் அவர் சென்றார் பிரதமின் வீட்டுவசதி திட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது

ஊரடங்கு காரணமாக பொதுமக்கள் பங்கேற்காமல் இந்த விழா நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இன்று வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார்

இதன் காரணமாக வைகை ஆற்றில் திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது